நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்கிறார் ஏழைகளுக்கு அதிகாரமளிக்கப்பட வேண்டுமென்ற சுவாமி விவேகானந்தரின் கனவை நிறைவேற்றும் விதமாக இந்தியா செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் முஸ்தாக் அலி கோப்பைக்கான ட்வெண்டி ட்வெண்டி கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணி வெற்றிபெற்று கோப்பையை கைப்பற்றியது

நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இதனை தாக்கல் செய்யவுள்ளார் இந்திய வரலாற்றில் முதல்முறையாக காகிதமில்லா டிஜிட்டல் பட்ஜெட்டாக சுதந்திர இது அமையவுள்ளது

ஆங்கில் மற்றும் ஹிந்தி ஆகிய இருமொழிகளில் இந்த செயலியில் பட்ஜெட் விவரங்களை அறிந்து கொள்ளலாம் பட்ஜெட் குறித்த சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு சென்னை வானொலியின் மாநில செய்திப்பிரிவு ஏற்பாடு செய்துள்ளது

பட்டயக் கணக்காளர் திரு முரளி வேளாண் துறை நிபுணர் திருமதி ஜெயஸ்ரீ மாநில அரசின் முன்னாள் பொது சுகாதாரத்துறை இயக்குனர் திரு குழந்தைசாமி ஆகியோர் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சியை ஊடகவியலாளர் ஷியாமளா நெறிப்படுத்துகிறார் ஏழைகளுக்கு அதிகாரமளிக்கப்பட வேண்டும் என்ற சுவாமி விவேகானந்தரின் கனவை நிறைவேற்றும் விதமாக இந்தியா செயல்பட்டு வருகிறது என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

எதிர்மறை கணிப்புகளை பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு சவாலையும் எதிர்கொள்ளும்போது இந்தியா மேலும் வலுவடைவதாக பிரதமர் குறிப்பிட்டார் சுவாமி விவேகானந்தரின் கனவை நிறைவேற்றும் விதமாகவே ஜன்தன் வங்கிக் கணக்கு ஜன் சுரக்ஷா காப்பீட்டுத் திட்டம் ஆயுஷ்மான் சுகாதார திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாகவும் பிரதமர் கூறினார் வாய்ப்புகள் குறித்து சிந்திக்கும்போதுதான் முன்னேற்றத்திற்கான பாதை தெரியவருவதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்

புதிய வேளாண் சட்டங்கள் தற்போது நடைமுறையில் உள்ள குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணய முறை மற்றும் வேளாண் விற்பனை சந்தைகளை எந்தவகையிலும் பாதிக்காது என மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் மீண்டும் தெளிவுபடுத்தியுள்ளார் இதுதொடர்பான சில கருத்துகளுக்கு விளக்கம் அளித்துள்ள அவர் புதிய சூழலில் வேளாண் விளைபொருள் சந்தைகள் அதிக போட்டி உடையதாகவும் செலவு குறைந்தவையாகவும் இருப்பதோடு சேவை மற்றும் கட்டமைப்பு பணிகளில் சிறப்புற்று திகழும் என்றும் கூறியுள்ளார் விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை விற்பனைக்காக தடையின்றி கொண்டு செல்வதுடன் தாங்கள் விரும்பும் எந்த இடத்திற்கும் கொண்டு சென்று யாருக்கும் விற்பனை செய்ய புதிய சட்டங்கள் வழிவகை செய்வதாகவும் அவர் விளக்கமளித்துள்ளார்

இந்த தடுப்பூசியை உலக அளவில் விநியோகம் செய்யும் பெரிய நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் குறிப்பிட்டார்

ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார் பட்டு உற்பத்தியில் இந்தியா உலகிலேயே இரண்டாவது பெரிய நாடாக திகழ்கிறது என மத்திய ஜவுளித் துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார்

இந்திய பட்டு ரகங்களின் சிறப்பு மற்றும் மகத்துவத்தை அறிந்து கொள்ள இந்த கண்காட்சியை வெளிநாட்டினர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் மல்பெரி உள்ளிட்ட நான்கு முக்கிய வகையிலான பட்டுகளையும் உற்பத்தி செய்யும் ஒரே நாடு இந்தியா என்றும் அவர் குறிப்பிட்டார்

இதில்

அவர்களுக்கும் சொட்டு மருந்து வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது

எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

கிராமப் புறங்களில் வசிக்கும் விவசாய தொழிலாளர்கள் சிறப்பான முறையில் வாழ வேண்டும் என்ற நோக்கத்துடன் பசுமை வீடு திட்டம் செயல்படுத்தப்படுவதாக அவர் கூறினார்

ஏழை எளிய மக்களின் நலனுக்காக அம்மா மினி கிளினிக் கள் அம்மா இருசக்கர வாகன திட்டம் போன்றவை செயல்படுத்தப்படுவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார்

ஆளுநரிடம் முதலமைச்சர் வலியுறுத்தியிருப்பதாக சட்டத்துறை அமைச்சர் திரு

வி சண்முகம் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம்

இந்தியாவிலேயே திருவக்கரையில் மட்டும் தான் கல்மரப் பூங்கா உள்ளது என்றார் தற்போது தொல்பொருள் துறையால் பாதுகாக்கப்பட்டு வரும் இந்தப் பூங்காவை

தமிழகம் முழுவதும் அடிப்படைத் தேவைகளை மாநில அரசு நிறைவேற்றி வருவதால் அனைத்து தரப்பு மக்களும் பயனடைந்து வருவதாக சமூகநலத்துறை அமைச்சர் திருமதி சரோஜா கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை அருகே நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதுடன் அதற்குத் தேவையான பயிற்சிகளையும் மாநில அரசு அளித்து வருவதாக குறிப்பிட்டார் அண்ணா பல்கலைக் கழகத்தில் உயிரி தொழில்நுட்ப எம்டெக் பட்ட மேற்படிப்பு மாணவர் சேர்க்கையை நடத்த நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியை திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவிலேயே முதல்முறையாக அண்ணா பல்கலைக் கழகத்தில் உயிரி தொழில்நுட்ப துறை தொடங்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார்

க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் மியான்மர் நாட்டின் தேசிய ஆலோசகர் திருமதி

அந்நாட்டு ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இதனால் அந்நாட்டில் மீண்டும் ராணுவப் புரட்சி ஏற்படும் சூழல் நிலவுகிறது அமெரிக்காவில் அதிபர் திரு

ஆதி மகோத்சவ் என்ற பெயரிலான தேசிய பழங்குடியினர் திருவிழாவை குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார்

தஞ்சை மாவட்ட மக்கள் குறைதீர்ப்பு முகாம் மாவட்ட ஆட்சியர் திரு கோவிந்த ராவ் தலைமையில் இன்று நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் முஸ்தாக் அலி கோப்பைக்கான ட்வெண்டி ட்வெண்டி கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் தமிழக அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது

இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஒடிசா அணி ஜாம்செட்பூர் அணியை எதிர்கொள்கிறது இந்தியா அர்ஜெண்டினா இடையிலான நான்காவது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்ததால் எத்தரப்புக்கும் வெற்றி தோல்வியின்றி போட்டி டிராவில் முடிவடைந்தது